இஸ்ரோவின் யுவிகா திட்டம் மாணாக்கரை அறிவியலுடன் ஒருங்கிணைப்பதாக பிரதமர் திரு

தமிழகத்தில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இல்லாத பகுதிகளில் நடமாடும் மருத்துவமனைகள் தொடங்கப்பட உள்ளதாக மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் டாக்டர்

பர் கபில் தெரிவித்துள்ளார்

அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர் இஸ்ரோ திட்டங்கள் குறித்து பள்ளி மாணாக்கர் நேரில் தெரிந்து கொள்ள லரஎமைய

கொ என்ற இணையதளத்தில் நாளைக்குள் பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொண்டார் விமானங்களுக்கான உயிரி ளிபொருள் தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்த மத்திய அறிவியல் தொழில்நுட்ப ஆராய்ச்சிக் கழக விஞ்ஞானிகளை பாராட்டிய பிரதமர் இதன்மூலம் சுற்றுச்சூழல் மேலாண்மை உறுதி செய்யப்படுவதுடன் கச்சா ளரிபொருள் இறக்குமதி குறைய வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் கூறினார் கற்றது கைம்மண்ணளவு கல்லாதது உலகளவு எனக் கூறிய தமிழ் மூதாட்டி அவ்வையாரின் வரிகளை சுட்டிக்காட்டிய அவர் கூடுதல் ஆர்வத்துடன் பல்வேறு விசயங்களை அனைவரும் குறிப்பாக குழந்தைகள் தெரிந்து கொள்வதன் அவசியத்தை வலியுறுத்தினார்

தங்களுக்கு பிடித்த இடங்களுக்கு சென்று ஆர்வத்திற்கு ஏற்ற செயல்பாடுகளை தேர்ந்தெடுத்து சாதனைகள் படைக்கும் வாழ்க்கையை அனைவரும் வாழ வேண்டும் என்றும் பிரதமர் அறிவுறுத்தினார்

மகா சிவராத்திரி பக்தி சிரத்தையுடன் கொண்டாடப்பட்ட நிலையில் ஹோலி ராமநவமி உள்ளிட்ட பல்வேறு விழாக்கள் வரவுள்ளதை எடுத்துரைத்த பிரதமர் இத்தகைய பண்டிகைகள் அனைவரது வாழ்விலும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அதே தருணத்தில் ஆற்றலுடன் நாட்டின் வளர்ச்சிக்கு பாடுபட நாம் அனைவரும் உறுதியேற்பாம் என்று வாழ்த்தியுள்ளார்

புதுதில்லியில் இன்று சர்வதேச சட்ட மாநாட்டின் நிறைவு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் நீதிமன்றங்களை ஏழை எளிய மக்கள் எளிதில் அணுகும் வகையில் நாட்டு மொழிகளின் பயன்பாட்டை அதிகரிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் இந்நிகழ்ச்சியில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எஸ்

பாப்டே உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

உலகின் மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானமான அஹமதாபாத் வல்லபபாய் பட்டேல் கிரிக்கெட் மைதானத்தில் நமஸ்தே ட்ரம்ப் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திரமோடியுடன் இணைந்து அவர் பங்கேற்கிறார்

சந்தீப் நந்தூரி உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர்

எடப்பாடி கே

பர் தமிழகத்தில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இல்லாத பகுதிகளில் நடமாடும் மருத்துவமனைகள் தொடங்க அரசு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதாக மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் டாக்டர்

இந்நிகழ்ச்சியில் பேசிய மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு

வீரமணி அரசு மருத்துவமனைகளில் போதிய அளவு மருந்துகள் கையிருப்பில் உள்ளதாகவும் ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படும் என்றும் கூறினார்

தங்கமணி தமிழகத்தில் பேருந்து பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துநர்கள் கவனத்துடன் பணியாற்ற வேண்டும் என மாநில மின்துறை அமைச்சர் திரு

இந்நிகழ்ச்சியில் பேசிய மாநில சமூக நலத்துறை அமைச்சர் டாக்டர்

சரோஜா மாநில அரசின் பல்வேறு நடவடிக்கைகளால் பெண்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறினார் நாமக்கல் அரசு மேல்நிலைப்பள்ளியில் இலவச மருத்துவ முகாமை தொடங்கி வைத்த அமைச்சர்கள் போடிநாயக்கன்பட்டியில் ஜல்லிக்கட்டு போட்டிகளையும் தொடங்கி வைத்தனர் ருருருருரு ராஜேந்திரபாலாஜி விருதுநகர் மாவட்டம் சிவகாசி திருத்தங்கல் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளியில் இலவச மருத்துவமுகாமை மாநில பால்வளத்துறை அமைச்சர் திரு

ருருருருரு ராமதாஸ் அதிகரித்து வரும் தங்கத்தின் விலையைக் கட்டுப்படுத்த இறக்குமதி வரியை முற்றிலும் நீக்கவோ அல்லது பெருமளவு குறைக்கவோ அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக நிறுவனர் டாக்டர்

மெஹராஜ் தெரிவித்துள்ளார்